க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தாா்

முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்

மாநிலத்தில் ஆக்சிஜன் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார்

செயல்பாட்டிற்கு வந்துள்ளது

அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித்தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தாா்

இதற்கான டோக்கன் மாநிலம் முழுவதும் இன்று முதல் விளியோகிக்கப்பட்டு வருகிறது

அதில் குறிப்பிட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி நிவாரணத்தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ரெம்டெசிவிர் மருந்து ஒதுக்கீட்டை தமிழகத்தின் தேவையை கருத்தில்கொண்டு உடனடியாக உயர்த்தி தருமாறு முதலமைச்சர் திரு மு

ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் மத்திய ரயில்வே மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ்கோயலை தொலைபேசி வாயிலாக தொடர்புகொண்டு பேசினார்

இந்த அளவிற்கு ஒதுக்கீடு செய்தால் மட்டுமே தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியாா் மருத்துவமனைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் முதலமைச்சர் திரு

ஸ்டாலின் தெரிவித்தார் இந்த கோரிக்கை குறித்து பரிசீலித்து ஆவண செய்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ்கோயல் உறுதி அளித்துள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில் நிறுவனங்கள் வழங்கிய கோவிட் நிவாரணப்பொருட்களை முதலமைச்சள் திரு

க ஸ்டாலின் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தாா் சென்னை தலைமைச்செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டி வி எஸ்

ஸ்வரன் சிங் உள்ளிட்ட நிர்வாகிகள் முதலமைச்சரிடம் வழங்கினர் இதுதவிர நான்கு லட்சம் முகக்கவசங்கள் இரண்டு லட்சம் முகமூடிகள் ஒரு லட்சம் ஜோடி மருத்துவ கையுறைகள் மற்றும் ஆயிரம் பல்ஸ் ஆக்சிமீட்டர் உள்ளிட்ட சாதனங்களை சீனிவாசன் சா்வீஸஸ் அறக்கட்டளை நன்கொடையாக வழங்கி உள்ளது

இந்த சாதனங்கள் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கை வசதிகளை ஏற்படுத்துவதற்காக பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டது இதுதவிர சிங்வி அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவனர் திரு

தமிழகத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் ஆக்சிஜன் தயாரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள தொழிற்சாலைகளை கண்டறிந்து அங்கெல்லாம் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொழிற்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் பூரீபெரும்புதூர் சிப்காட் வளாகத்தில் இயங்கிவரும் தனியார் ஆக்சிஜன் தொழிற்சாலையை பார்வையிட்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆக்சிஜன் வளங்கள் எங்கெல்லாம் உள்ளன என்பதை கண்டறியும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பேரிடர் காலங்களில் வரப்பெறும் தகவல்களை உடனுக்குடன் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அனைத்து அலுவள்களும் திறம்பட பணியாற்ற வேண்டுமென வருவாய் மற்றம் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு

ராமச்சந்திரன் அறிவுறுத்தி உள்ளார் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரக்கட்டுப்பாட்டு மையத்தில் இன்று அவா் ஆய்வு செய்து இந்த மையத்தின் பணிவிவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் அப்போது தற்போதைய கோவிட் பெருந்தொற்று சூழலில் அது தொடர்பான விவரங்கள் கோரி வரப்பெறும் அழைப்புகளுக்கு உரிய பதில் அளிக்கப்பட வேண்டும் என்றார் மேலும் அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதியினை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் கோவிட் நோய்த்தொற்று தடுப்புப் நடவடிக்கைகளை கண்காணிக்குமாறும் அதிகாரிகளை அமைச்சா் அறிவுறுத்தினாா் கோவிட் தொற்றில் இருந்து மக்களை காப்பாற்ற தேவையான அனைத்து முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக கைத்தறித்துறை அமைச்சா் திரு ஆர்காந்தி தெரிவித்தள்ளார் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோவிட் தடுப்புப் நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் அனைத்து தரப்பினரும் பாகுபாடு இல்லாமல் ஒன்றிணைந்து செயல்பட்டால் கோவிட் தொற்றை முற்றிலும் ஒழிக்க முடியும் என்றார் அரசு அலுவல்கள் தூய்மை மற்றும் முன்களப் பணியாளர்கள் கோவிட் தொற்று குறித்து பொதுமக்களிடடையே மேலும் விழிப்புணாவை ஏற்படுத்துமாறும் அமைச்சா் திரு

அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று பள்ளிக்கல்வி மற்றும் அரசு தேர்வுத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியபின் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார்

இதன் காரணமாக சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன அத்தியாவசிய தேவைகளுக்காக வருவோர் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர் தேவையின்றி வாகனங்களில் சுற்றுவோரை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பி வருவதாக தஞ்சை மாவட்ட கண்காணிப்பாளர் காவல்துறை திரூ தேஷ்முக் சேகர் சஞ்சய் தெரிவித்துள்ளார்

க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் உச்சநீதிமன்றம் நியமித்துள்ள தேசிய நிபுணர்குழு பரிந்துரைகளை அளிக்கும் வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு தேவையாள தடுப்பூசிகள் ஆக்சிஜன் மற்றும் ரெம்டெசிவிர் உள்ளிட்ட மருந்துப்பொருட்களை வினியோகிக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான வழக்கை விசாித்த தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி தலைமையிவான அமர்வு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் சா்பில் தமிழகத்தில் ஆக்சிஜன் உற்பத்தி வசதியை ஏற்படுத்த வேண்டுமென தெரிவித்தனர் கோவிட் மூன்றாவது அலை தாக்கும் என்ற அச்சம் நிலவும் வேளையில் மத்திய மாநில அரசுகள் இதற்கு தயார்நிலையில் இருக்க வேண்டுமென அறிவுறுத்தி வழக்கு விசாரணையை நாளை மறுதினத்திற்கு ஒத்தி வைத்தனர் தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு

பிக்சாண்டி சுட்டமன்ற உறுப்பினராக இன்று பதவியேற்றுக்கொண்டார் இன்று காலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித்தலைவராக முன்னாள் முதலமைச்சரும் அக்கட்சியிள் இணை ஒருங்கிணைப்பாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சென்னையில் உள்ள அஇஅதிமுக தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற கட்சியின் சுட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என அக்கட்சி தெரிவித்துள்ளது